குரங்கணி காட்டுத்தீ சும்பவம் குறித்து விசாரணை நடத்த மாநில பேரிடர் மேலாண்மை துறை முதன்மை செயலர் திரு அதுல்ய மிஸ்ராவை தமிழக அரசு நியமித்துள்ளது

உலக புகழ் பெற்ற இயற்பியல் விஞ்ஞானி ஸ்டபன் ஹாக்கிங் இன்று கேம்பிரிட்ஜில் காலமானார் இனி விரிவான செய்திகள் தமிழக சுட்டப்பேவையின் பட்ஜெட் கூட்டத் தொடர் நாளை தொடங்குகிறது வரும் நிதி ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை துணை முதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் பேரவையில் தாக்கல் செய்கிறார் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட பின்னர் அலுவல் அய்வுக்குழு கூடி கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து முடவு செய்யும் இதனிடையே பட்ஜெட் கூட்டத்தொடர் செயல்பாடு குறித்து ஆலோசிப்பதற்கான அஇஅதிமுக உறுப்பினர்களின் ஆலோசனைக் கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நாளை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

தமிழ்நாடு சிறுதொழில் வளர்ச்சி நிறுவனத்தின் மூலம் திருமுல்லைவாயில் திருமுடிவாக்கம் கருப்பூர் வாழவந்தான் கோட்டை கப்பலூர் ஆகிய இடங்களில் உள்ள சிட்கோ தொழிற்பேட்டைகளில் உலகத் தரம் வாய்ந்த நேர்த்திமிகு மையக் கட்டிடங்களை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார்

இதில் பொது காட்சியகம் விற்பனை மையம் பொதுக் கூட்ட அரங்கம் பொது பயிற்சிக் கூடம் வங்கி குழந்தைகள் காப்பகம் மருத்துவ மையம் உள்ளிட்டவை இடம்பெற்றிருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது

கடந்த ஆண்டு வெளியிடப்பட்ட முதல் இரண்டு தொகுப்புகளை பொது மக்கள் மாணவர்கள் தமிழ் ஆர்வலர்கள் இலவசமாக பதிவிறக்கம் செய்து பயன்படுத்தி வரும் நிலையில் மூன்றாவது தொகுப்பு வெளியிடப்பட்டுள்ளது தமிழ் இணையத்தின் பிழை திருத்தி அகராதி தொகுப்பி கருத்துக்களவு ஆய்வி சொற்றொடர் தொகுப்பி தரவு பகுப்பாய்வி ஆகிய ஐந்து மென்பொருள் தொகுப்பு தட்டச்சர்கள் தமிழ் நூல்களை வடிவமைப்போர் மாணவர்கள் ஆசிரியர்கள் ஆராய்ச்சியாளர்கள் ஆகியோருக்கு பேருதவியாக இருக்கும் என்று இன்று வெளியான மாநில் அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இரண்டு மாதத்திற்குள் விசாரணை முடித்து அரசுக்கு அறிக்கை தாக்கல் செய்யும்படியும் இதற்கான குறிப்பாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது காட்டுத்தீயில் பவர் உயிரிழக்க காரணமாக இருந்த சூழ்நிலை குறித்தும் மலையேறும் பயிற்சி அமைப்பாளர்கள் மேற்கொண்ட முன்னேற்பாட்டு நடவடிக்கைகளில் உள்ள குறைபாடுகள் மற்றும் வனத்துறை அனுமதி வழங்கப்பட்டதா என்பது குறித்தும் ஆய்வு செய்யுமாறு இதில் கோரப்பட்டுள்ளது வனத்துறை அதிகாரிகளின் கவனக்குறைபாடு எதிர்காலத்தில் இதுபோன்று சும்பவங்கள் நிகழ்வதை தடுப்பது குறித்த பரிந்துரைகள் ஆகியவை குறித்தும் தெரிவிக்கும்படி விசாரணை அதிகாரிக்கு அளிக்கப்பட்டுள்ள குறிப்பாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

நீதிப்திகள் திரு ரஞ்ஜன் கோகோய் திருமதி பானுமதி திரு சந்தானகவுடர் ஆகியோர் கொண்ட பெஞ்ச் ஏற்கனவே வழங்கப்பட்ட தீர்ப்பில் தலையிட வேண்டிய அவசியம் எழவில்லை என்றும் தெரிவித்தனர் எதிர்கட்சிகள் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் எட்டாவது நாளாக இன்றும் ஒத்திவைக்கப்பட்டன மக்களவையில் இன்று நடப்பு ஆண்டுக்கான நிதி மசோதா கடும் அமளிக்கிடையே விவாதமின்றி நிறைவேற்றப்பட்டது பீகா் மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலங்களில் மூன்று மக்களவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் ராஷ்டிபிய ஜனதாதள் மற்றும் சமாஜ்வாடி கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெற்றுள்ளனர் பீகாரின் அராரியா மக்களவை தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தோதலில் ராஷ்டிரிய ஜனதாதள் வேட்பாளா திரு

உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பல்பூர் மக்களவை இடைத்தேர்தலில் சமாஜ்வாடி கட்சி வேட்பாளர் திரு

கோரக்பூர் மக்களவை தொகுதி இடைத்தோதலிலும் சமாஜ்வாடி கட்சியின் வேட்பாளர் திரு பிரவின் இசாத் பிஜேபி வேட்பாளரை விட கூடுதல் வாக்குகளை பெற்றுள்ளார் உலக புகழ் பெற்ற இயற்பியல் விஞ்ஞானி ஸ்டீபன் ஹாக்கிங் இங்கிலாந்தின் கேம்பிரிட்ஜ் நகரில் இன்று காலமானார்

அண்டவியல் கருத்துகள் உள்ளிட்ட கண்டுபிடிப்புகளை செய்துள்ளார்

இயற்பியல் துறையில் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் விருது உள்ளிட்ட பல உயரிய விருதுகளை அவர் பெற்றுள்ளார் அவரது மறைவுக்கு அமெரிக்க அதிபர் டொளால்டு டிரம்ப் உள்ளிட்ட உலகத் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் துணை தலைவர் திரு வெங்கையா நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆகியோரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் விடுத்துள்ள செய்தியில் அவரது கண்டுபிடிப்புகள் எதிர்வரும் தலைமுறையினருக்கு உந்து சக்தியாக திகழும் என்று கூறியுள்ளார் ஸ்ட்பன் ஹாக்கிங் மறைவு அறிவியல் உலகத்திற்கு ஏற்பட்ட பெரும் இழப்புஎன்று குடியரசுத் துணைத் தலைவர் விடுத்துள்ள செய்தியில் கூறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள செய்தியில் உலகில் உள்ள அனைத்து மக்களுக்கும் உந்து சக்தியாக விளங்கியவர் ஸ்டீபன் ஹாக்கிங் என்று கூறியுள்ளார் துனை முதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ உள்ளிட்டோரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர் தென்கிழக்கு அரபிக்கடலில் நிலைக்கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடமேற்கு திசையில் நகர்ந்து மாலத்தீவு மினிகாய் அருகே நிலை கொண்டுள்ளதால் தமிழகத்தின் தென் கடவோரப் பகுதிகள் மற்றும் கள்ளியாகுமரி முதல் மாலத்தீவு வரை உள்ள கடல் பகுதிக்கு இன்றும் நாளையும் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு பாலச்சந்திரன் எச்சரித்துள்ளார்